பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆந்திரபிரதேசத்தின் அனந்தபூர் கடப்பா கர்னூல் நரசபேட் திருப்பதி நாடாளுமன்ற பிஜேபி ஊழியர்களுடன் இன்று பிற்பகலில் காணொலி காட்சி மூலம் உரையாடுகிறார்

தொடர் பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு கஷ்மீரில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இமாச்சல்பிரதேஷ் உத்ராகண்ட் தில்லி ஆகிய இடங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது

பாபுக் புயல் இன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கரையை கடக்கக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள்

தாய்லாந்து அணிகள் மோதவுள்ளன

கர்னூல் கடப்பா நரசபேட் அனந்தபூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளின் வாக்குச்சாவடிகளுக்கான பிஜேபி தொண்டர்களிடையே நமோ செயலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார் இந்த நிகழ்ச்சியை முகநூல் மற்றும் பிஜேபியின் இணையதள பக்கத்தில் நேரடியாக காணலாம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டங்கள் அனைத்தும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் ஒடிசாவில் நேற்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைவருக்குமான நாட்டிற்கான முழுமையான வளர்ச்சியே அரக தொடங்கியுள்ள திட்டங்களின் நோக்கம் என்று குறிப்பிட்டார் சாமானிய மக்களின் வாழ்க்கை வசதியை பெருக்குவதற்காகவே தமது அரக சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் கிழக்கு மற்றம் வடகிழக்கு மாநிலங்களில் சாலைகள் ரயில்வே மற்றும் விமானப் போக்குவரத்து ஆகிய கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கியிருப்பதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கம் என்றார்

இந்த மோசடி தொடர்புடைய யாரும் சுட்டத்தின் பிடியிலிருந்த தப்ப முடியாது என்றும் எச்சித்தார் ஒடிசா மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை காணொலி காட்டி மூலம் பிரதமா் தொடங்கி வைத்தார்

இந்த வழக்கில் அமலாக்க்ப்பிரிவு வாதம் எடுத்துவைக்கப்பட்டபின் சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு அரவிந்த்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்தார்

நாட்டில் கல்வித் தரத்தை மேம்படுத்த ஏதுவாக மாநிலங்களின் செயல்பாடுகளுக்கு புள்ளிகள் வழங்கும் முறை அமல்படுத்தப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

தரம் செலவினக் குறைப்பு உரிய நேரத்தில் பணிகளை நிறைவு செய்தல் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துதல் என்ற அடிப்படையில் சாலைகளும் பாலங்களும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றார் அமைச்சர்

மக்களவைத் தேர்தலுக்கான மாநிலப் பொறுப்பாளர்களையும் துணை பொறுப்பாளர்களையும் பிஜேபி அறிவித்துள்ளது மத்திய அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு பியூஷ் கோயல் திரு சிடிட ரவி ஆகியோர் தமிழகம் புதச்சேரி மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கான பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் உத்தரபிரதேசத்திற்கு திரு

நட்டாவும் புதுதில்லிக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு ஜெய்பான்சிங் பாபியா ஆகியோரும் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கர்நாடகாவிற்கு திரு முரளிதர ராவ் மற்றும் திருமதி கிரண் மகேஸ்வரி ஹரியானாவிற்கு திரு கல்ராஜ் மிஸ்ரா பிஸ்வாஸ் சாரங் திரிபுரா மற்றும் ஜம்மு கஷ்மீருக்கு திரு அவினாஷ் ராய் கண்ணா ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் வடமாநில மலைப்பிரதேசங்களில் மனழ மற்றும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது

இப்படி தங்கிவிட்ட பயணிகளை விமானம் மூலம் மீட்பதற்கு ராணுவத்துடன் அரசு நீர்வாகம் தொடர்பு கொண்டுள்ளது

ஹிமாச்சல பிரதேசத்தில் குலு சம்பா கினாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று மழழ மற்றும் பனிப்பொழிவு காணப்படுகிறது இந்த மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பளிப்பொழிவும் மழையும் குளிகாற்றும் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது உத்ரகாண்டில் மலை உச்சியில் உள்ள கேதார்நாத் பத்ரிநாத் பகுதிகளிலும் ஆளி மலைச்சிவிலும் நேற்று மீண்டும பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது இந்த மாநிலத்தில் கார்வால் குமான் பகுதிகளில் இன்றும் பனிப்பொழிவு இருக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லியிலும் அதைச் கற்றிய பகுதிகளிலும் லேசாக மழை பெய்தது அங்கு காற்று மாசுப்படலம் ஒரளவு குறைந்துள்ளது பாபுக் புயல் இன்று மாலை அந்தமான நிக்கோபார் தீவுகளில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

இதன் காரணமாக இன்று காலை முதற்கொண்டே அந்தமான் நிக்கோபாா் தீவுகளில் பலத்தமழை பெய்து வருகிறது அங்கு கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மீனவா்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள்

முன்னாள் அமைச்சர் காயத்ரி பிரசாத் பிரஜாபதியும் சிபிஐ யினால் விசாரிக்கப்படுவார் நேற்று ஹமீர்பூர் ஜவான் நொய்டா கான்பூர் லக்னோ ஆகிய இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது

புதுதில்லியில் அவர் பிரதம் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசுகிறார் தில்லியில் நடைபெறும் ரெய்சினா மாநாட்டை தொடங்கி வைப்பதுடன் இந்தியா நார்வே தொழிலதிபர்கள் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார்

கிழக்கு பகுதியிலும் இந்த சூறாவளி தாக்கியது அபுதாபியில் இன்று நடைபெறவுள்ள ஆசிய கோப்பைக்கான காவ்பந்து போட்டியில் இந்திய அணி தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது

முதல்கற்றில் இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளது இந்தியாவுடன் தாய்லாந்து பஹ்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் ஏ பிரிவில் உள்ளன